முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பேருந்துகளை இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தாா்

வங்கிகளின் வாராக்கடன்கள் குறைந்துள்ளதால் வளர்ச்சி விகிதமும் அதிகரித்துள்ளது

இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார்

வரும் ஆண்டில் ளிபொருட்களின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் நேரடி அந்நிய முதலீட்டை அதிகரிக்க அரசு பல்வேறு தடைகளை மாற்றிவருவதாகவும் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மக்களின் சேமிப்புகளை அதிகரிப்பதன் மூலம் பொருளாதார ஏற்றுமதி வளர்ச்சிக்கு வித்திட முடியும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்து பேசிய நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

தோதல் குறித்த அறிவிப்பு வெளியானதை அடுத்து வேலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தோதல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது

வேலார்ட அலவலர்ட தொடர்ச்சி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் வேலூர் இதனிடையே மக்களவை தொகுதியில் அனைத்து குறைதீர்க்கும் நாள் கூட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

நல திட்ட உதவிகள் வழங்குவதும் நிறுத்திவைக்கப்பட்டுள்ளது பயனாளிகளுக்கான என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களும் கிரும்ப பெறப்படும் என்றும் கூறியுள்ளார் தேர்தல் நடத்தை அலுவலர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்றும அவர் தெரிவித்தார்

பயிர்காப்பீடு திட்டத்தில் இதுவரை சேராத வேளாண் பெருமக்களும் எதிர்கால இயற்கை சீற்ற பாதிப்புகளிலிருந்து பொருளாதார ரீதியாக தங்களை பாதுகாத்துக்கொள்ள உடனடியாக இந்த திட்டத்தில் இணைத்து கொள்ளுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்

சட்டப்பேரவையில் இன்று இதுதொடர்பாக திமுக உறுப்பினர் திரு

கஜா புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகட்டிக்கொடுக்கப்படவில்லை என்றும் தென்னை விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்றும் திமுக உறுப்பினர் கூறியதற்கு பதிலளித்த துணை முதலமைச்சா் திரு

எடப்பாடி கே பழனிச்சாமி நாளை பணிநியமன ஆணைகளை வழங்க உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுதுறை அமைச்சர் டாக்டர் சி

ழகஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்மொழி அலுவல் மொழியாக இருக்கவேண்டும் என்ற தமிழக உணர்வுகள் கடிதம் மூலம் எடுத்துரைக்கப்படும் என்று சட்ட அமைச்சர் திரு

வி

சட்டப்போவையில் கேள்வி நேரத்திற்கு பின்னா் பேசிய எதிா்கட்சி கலைவர் திரு

க ஸ்டாலின் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மாநில மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்படும் என்ற அறிவிப்பில் தமிழ்மொழி இடம்பெறவில்லை என்றும் இதுகுறித்து பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் இதுகுறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எதிர்கட்சி தலைவரின் கருத்துக்கு மாற்றுக்கருத்து இல்லை என்றும் தேவைப்படும் பட்சத்தில் முதலமைச்சரிடம் இதுகுறித்து பேசி தீர்மானம் கொண்டுவரலாம் என்றும் குறிப்பிட்டார்

எடப்பாடி கே

எடப்பாடி கே